மதிப்பிலான முதலீட்டு திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு குழாய் மூவம் கச்சா எண்ணெய் கொண்டுசெல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் நேபாள பிரதமர் சர்மா ஒலியும் இன்று தொடங்கி வைத்தனர்

ஒணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட அரசுமுறைப் பயணம் பயனுள்ளதாக அமைந்ததாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வெளிநாடுகளில் வாழும் தமிழ் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களை சந்தித்து முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை தாம் மேற்கொண்டதாகவும் பல்வேறு துறைகளில் தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் மேற்கொள்வதற்கு அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார்

யாதும் ஊரே என்ற இணையதளத்தின் மூலம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களை முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்ச் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளா்

மறுசுழற்சி தொழில்நுட்பங்களை அந்நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் சென்னை திரும்பிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பயணம் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சின் பயணம் வெற்றிகரமாக அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது என்று பாமக நிறுவனா மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இந்த பயணத்தின் மூலம் கையெழுத்திடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் மின் நுகர்வோரை பாதுகாக்க புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய மின்துறை இணை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் குறித்து அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் மின் விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டம் அமையும் என்று கூறினார்

வாகன உற்பத்தி துறையை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

நாட்டை வளர்ச்சிப்பாதையில் கொண்டுசெல்ல வர்த்தகத்துறைக்கு தேவையான ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

வரும் ஐந்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் அனைவருக்கும் வீடு கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வங்கிகளை இணைப்பதால் நுகர்வோருக்கும் வங்கிகளுக்கும் ஒருசேர பலன்கள் கிடைக்கும் என்று கூறிய அவர் சிறுதொழில்கள் வீட்டுவசதி உள்ளிட்ட மக்களின் கடன் தேவைகளை உடலுக்குடன் பூர்த்தி செய்ய இது வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கவும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டார்

ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நாளில் அன்பு அமைதி சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றி மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டுமென்று தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா்